நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறி உள்ளார்

மோடி மணிப்பூர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மணிப்பூர் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு காணொளி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

கிழக்கு ஆசியா உடன் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சார உறவுகளுக்கான தலைவாசலாகத் திகழும் வடக்கிழக்குப் பிராந்தியம் நாட்டின் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மேம்பட எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இதற்கு ஏதுவாக வடகிழக்கு பிராந்தியத்தில் தற்போது அமைதி மீட்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் வடகிழக்கு பிராந்தியத்தில் சுற்றுலாத் துறையின் மேம்பாட்டிற்கும் மூங்கில் அடிப்படையிலான தொழில் துறையின் வளர்ச்சிக்கும் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதையும் பிரதமர் சுட்டிக் காட்டினார் வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் கொரோனா தொற்றுக்கு எதிரான முகக் கவசம் சானிடைசர் பயன்பாடு உள்ளிட்ட விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

அமீத் ஷா நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவை நோக்கிய பயணத்தை இந்தியா தொடங்கி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறி உள்ளார்

இந்நாளை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளார் நாட்டிலேயே செய்திகளுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் வழங்கக் கூடிய ஒரே எளிய ஊடகம் வானொலி தான் என்று டுவிட்டரில் அவர் கூறி உள்ளார் பாஸ் முறை வனப் பொருட்களின் தடையற்ற போக்குவரத்தை உறுதிப்படுத்த முன்னோடி அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள தேசிய பாஸ் அனுமதி நடைமுறையை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இன்று காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பொருட்களின் நடமாட்டத்தை எளிமையாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத் துவம் அளிப்பதாக அவர் கூறினார் இத்திட்டத்தின் கீழ் பாஸ் தேவைப்படுவோர் செல்போன் மூலம் விண்ணப்பித்து செல்போன் மூலமாகவே பாஸ் பெற முடியும் என்றும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் இது மற்றொரு முக்கிய நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார் ராணுவம் இந்திய ராணுவத்தில் பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர அந்தஸ்து வழங்குவதற்கான மத்திய அரசின் முறைப்படியான அனுமதிக் கடிதத்தை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதனால் ராணுவத்தில் இன்னும் பெரிய பொறுப்புகளை ஏற்பதற்கான அதிகாரம் பெண் அதிகாரிகளுக்கு கிடைக்க வழிகோலும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

கொரோனா மற்றும் நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலவரங்களைக் கருத்தில் கொண்டு இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது

நிலைமைகள் சரியான உடன் இத்தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

தேர்தல் அட்டவணை பற்றிய கூடுதல் விவரங்கள் குறித்து நாளை தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது

வெளிநடப்பு புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இன்றைய தினம் அவையில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி பேசுகையில் பட்ஜெட் உரையில் அச்சாகிவிட்ட ஒரு தவறை தாம் திருத்த விரும்புவதாகவும் பள்ளி மாணவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி பெயரில் புதிய காலை சிற்றுண்டி திட்டம் தொடக்கப்படுகிறதே தவிர ஏற்கனவே உள்ள ரொட்டி பால் திட்டத்தில் ராஜீவ்காந்தியின் பெயர் தொடர்ந்து நீடிப்பதாகவும் கூறினார் எந்த தலைவர்களின் பெயரையும் அரசு விட்டுவிடவில்லை என்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையில் பேசும்போது அரசியல் தலைவர்களை தவறாக விமர்சிக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதைத் தொடர்ந்து நேற்று முதல் அவையின் அலுவல்களில் பங்கேற்காமல் இருந்த திமுக உறுப்பினர்கள் முதலமைச்சர் விடுத்த அழைப்பின் பேரில் அவைக்கு வந்து அலுவல்களில் பங்கேற்றனர் அஇதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் பேசுகையில் தலைவர்கள் எவரையும் தாம் விமர்சிக்கவில்லை என்றும் ஜெயலலிதாவிற்கு சிலை அமைக்க வேண்டுமென்று மட்டுமே தாம் கோரியதால் முதலமைச்சரின் குற்றச்சாட்டு தவறானது என்றும் கூறினார் குற்றச்சாட்டை முதலமைச்சர் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கோரி அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பேராசிரியர் ராமதாஸ் புதுச்சேரியில் மாநில திட்டக் குழு கலைக்கப்பட்டு விட்டதா என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரி உள்ளார் மாநில திட்டக் குழு கலைக்கப்பட்டு விட்டதாக அண்மையில் முதலமைச்சர் கூறியது உண்மையானால் அது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்க கூடிய செய்தி என்று பேராசிரியர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றில் கூறி உள்ளார் மத்திய அரசு திட்டக் கமிஷனைக் கலைத்து விட்டு நிதி ஆயோக் அமைத்த பின்னரும் பல்வேறு மாநிலங்களில் மாநில திட்டக் குழு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அவர் சுட்டிக் காட்டி உள்ளார்

காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த புதிய கொரோனா நோயாளிகள் அந்தந்த பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர்

இதற்கிடையே புதுச்சேரி பகுதியில் ஏற்கனவே சிகிச்சையில் இருந்தவர்களில் மூவர் நேற்று இரவு உயிரிழந்தனர்

நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறி உள்ளார்